மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது

தன்ணீர் பிரச்சினைக்கு தீர்வுகாண மாநில அரசுடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வுகாண தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு வேலுமணி கூறியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வறட்சிக் காரணமாகதான் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுருப்பதாக தெரிவித்தார் இதனை களைவதற்கு மாற்று ஏற்பாடுகளை மாநில அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் மழைக்கு மரங்கள் அவசியமாகிறது என்று குறிப்பிட்ட அவர் இதனை கருத்தில் கொண்டு தங்கள் துறை சாா்பாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவா் கூறினாா் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மரங்கள் வளர்ப்பதில் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மரம் வளர்ப்பு மற்றும் மழைநீர் சேகிப்புக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு வேலுமணி தெரிவித்தார் குடிநீா் பற்றாக்குறை பிரச்சினையை அரசியல் ஆதாயத்திற்காக திமுக பயன்படுத்துவதாக அஇஅதிமுக வின் மூத்தத் தலைவர்களில் ஒருவரும் வருவாய் துறை அமைச்சருமான திரு உதயகுமார் குற்றம்சாட்டியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தாா் இப்பிரச்சினையை அரசியலாக்குவது தவறானது என்றும் திரு உதயகுமார் கூறினார் இதற்கிடையே தமிழகத்தில் நிலவி வரும் தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண மாநில அரசுடன் இணைந்து செயல்பட திமுக தயாராக இருப்பதாக அக்கட்சியின் மகளிரணி செயலாளர் திருமதி கனிமொழி கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக் குளத்தில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திருமதி கனிமொழி குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் நிலவிவரும் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக வனவிலங்குகள் பாதிக்கப்படாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வனத்துறை அமைச்சள் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியிருக்கிறார் நேற்று நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கென மாநிலம் முழுவதும் ஆய்வுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தாா் வனவிலங்குகளுக்கு குடிநீர் மற்றும் உணவு கிடைக்க போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் நாகை மாவட்டம் நிமணத்தில் செயல்பட்டுவரும் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான ஒ என் ஜி சி கச்சா எண்ணெய் கத்திகரிப்பு நிலையத்தின் மூவமாக அந்தப் பகுதியில் உள்ள பத்து கிராமங்களுக்கு ஸ்மாா்ட் காா்டு மூலம் கத்திகிக்கப்பட்ட குடிநீா் வழங்கும் திட்டத்தை மாநில அமைச்சா் திரு ஒ எஸ் மணியன் நேற்று தொடங்கி வைத்தார் இந்தத் திட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பயன்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மாநிலத்திலேயே முதன்முறையாக திருநங்கைகள் இப்பணிகளில் நியமிக்கப்பட்டு இருப்பதாக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் திருமதி குமுதா லிங்கராஜ் தெரிவித்தார்

மக்களவையில் மத்திய அமைச்ச் திரு பிரதாப் சந்திர சாரங்கியும் மாநிலங்களவையில் பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டாவும் விவாதத்தை தொடங்கி வைக்கின்றனர் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற உள்ளது வெளிநாட்டுவாழ் இந்தியர்கள் தங்களுடைய பிரதிநிதி வாயிலாக தேர்தலில் வாக்களிக்க வகைசெய்யும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட உள்ளது தேசிய புலனாய்வு அமைப்பிற்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவதற்கு வகைசெய்யும் சுட்டத்திருத்த மசோதா குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் கோவையை சேர்ந்த மூன்று மாணவர்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்து வருகின்றனர் மலிவான விலையில் கிடைக்கும் இப்பொருட்கள் மூலம் மரப் பயன்பாடு தவிர்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கோவையிலிருந்து மயில்வாகனன்

ஈரான் உடன் பேச்சுவார்தை நடத்துவதற்கு அணு ஆயுதங்களை அந்நாடு வைத்திருக்கக்கூடாது என்பதை தவிர வேறு எந்த நிபந்தனையும் கிடையாது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது

பாகிஸ்தானின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல் சத்தார் இஸ்லாமாபாத்தில் நேற்று காலமானார்

வேளாங்கண்ணியில் உள்ள பழைமையான அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா தேர் பவனி நேற்று வெகுவிமரிசையாக நடைபெற்றது தென்தமிழக கடல் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் நாளையும் வரும் வியாழக்கிழமையும் மீனவர்கள் மீன் பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்

இன்று நடைபெற உள்ள போட்டியில் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷை எதிர்கொள்கிறது